ஊரடங்கு காலத்தில் வங்கிக் கடன்களுக்கான வட்டியை தள்ளுபடி செய்வது குறித்த நிலைப்பாட்டை ஒருவாரத்திற்குள் அறிவிக்குமாறு மத்திய அரசை உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது

உச்சநீதிமன்றத்தில் முறையிடுவது என எதிர்க்கட்சிகள் ஆளும் ஏழு மாநிலங்கள் முடிவு செய்துள்ளன தமிழகத்தில் பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான ரேண்டம் எண் இன்று வெளியிடப்பட்டது

கோவிட் தொற்றை கட்டுப்படுத்துவதற்காள ராஜஸ்தான் மாநில அரசின் பணிகளை பாராட்டிய அவர் ஜெய்ப்பூர் ஜோத்பூர் அல்வர் கோட்டா மற்றும் பிகாளிர் ஆகிய பகுதிகளில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டார்

கோவிட் பெருந்தொற்று பரவுவதை கட்டுப்படுத்துவதில் என்

முகக்கவசமே அணியாமல் இருப்பதைவிட ஏதாவது ஒரு முகக்கவசம் அணிவதும் கோவிட் தொற்றை கட்டுப்படுத்த உதவுவதாக விஞ்ஞானிகள் கூறியுள்ளனர் இருமல் மற்றும் தும்மலின்போது வெளிப்படும் நீர்த் துளிகள் காற்று மூலம் பரவி கோவிட் தொற்றை ஏற்படுத்துவதாகவும் விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர் மனநல ஆரோக்கிய மறுவாழ்வுக்கான கிரண் எனப்படும் கட்டணமில்வா தொலைபேசி ஆலோசனை சேவைய மத்திய சமூக நீதி மற்றம் அதிகாரமயமாக்கல் துறை அமைக்சர் திரு தூவர்சந்த் கெலாட் காணொளிக் காட்சி மூலம் நாளை தொடங்கி வைக்கவுள்ளார் சமூக நீதி மற்றும் அதிகாரமயமாக்கல் துறை பிற அமைப்புகளுடன் இணைந்து இந்த தொலைபேசி சேவையை உருவாக்கியுள்ளன

மனஅழுத்த மேலாண்மை மற்றும் மனநல ஆரோக்கியம் உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து ஆலோசனை வழங்கப்படும் தற்கொலை சிந்தளை பெருந்தொற்று காலங்களில் ஏற்படும் உளவியல் ரீதியான பிரச்சிளைகள் போதைப் பொருள் உட்கொண்டதால் ஏற்படும் கோளாறுகள் போன்றவற்றுக்கும் கிரண் திட்டத்தின் மூலம் ஆலோசனை வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது

மகளிர் சம உரிமை தினம் இன்று கொண்டாடப்பட்டது இந்நாளைபொட்டி மத்திய தகவல் ஒலிபரப்புத் துறை அமைச்சா திரு பிரகாஷ் ஜவடேக்கர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் பெண்களின் அசைக்கமுடியாத மனஉறுதிக்கு மரியாதை செலுத்துவதாக கூறியுள்ளார் பெண்களுக்கு மரியாதை சமத்துவம் பாதுகாப்பு சம பங்களிப்பு மற்றும் அதிகாரமளிக்க மத்திய அரக உறுதிபூண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்நாளையொட்டி மத்திய கல்வி அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங் உள்ளிட்டோரும் பெண்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் ஊரடங்கு காலத்தில் வங்கிக் கடன்களுக்கான வட்டியை தள்ளுபடி கெய்வது குறித்து மத்திய அரசின் தெளிவான நிலைப்பாட்டை ஒருவாரத்திற்குள் அறிவிக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது இத்தொடர்பான வழக்கை விளரித்த நீதிபதி அசோக் பூஷன் தலைமையிலாள அமர்வு பேரிடர் மேலாண்மை சட்டத்தின்கீழ் இதுகுறித்து முடிவெடுக்க மத்திய அரகக்கு போதிய அதிகாரம் உள்ள நிலையில் ரிசர்வ் வங்கியை காரணம் காட்டக்கூடாது என்று தெரிவித்தது

நாடுமுழுவதம் உள்ள மருத்துவக் கல்லூரிகளில் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் உள்ளிட்ட இளநிலை மருத்துவப் படிப்புகளில் சேருவதற்கான தேசிய அளவிலான தகுதி மற்றும் நுழைவுத் தேர்வாள நீட் தேர்வுக்கான அனுமதிக் சீட்டு வழங்கும் பணி இன்று தொடங்கியது

நீட் மற்றும் மத்திய அரசின் உயர்கல்வி நிறுவனங்களில் பொறியியல் மாணவர் சேர்க்கைக்காள ஜே

இ நழைவுத் தேர்வுகளை ஒத்திவைக்கக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்த நிலையில் இத்தேர்வுகள் திட்டமிட்டபடி நடைபெறும் என தேசிய தேர்வு முகமை ஏற்கனவே அறிவித்துள்ளது

இ தேர்வுகளை ஒத்தி வைக்கக்கோரி உச்சநீதிமன்றத்தில் முறையிட எதிர்க்கட்சிகள் ஆளும் ஏழு மாநிலங்களின் முதலமைச்சர்கள் முடிவு செய்துள்ளனர் காங்கிரஸ் தலைவர் திருமதி சோனியா காந்தி ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்தக் கூட்டத்தில் மேற்குவங்க முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி மகாராஷ்ட்ர முதலமைச்சர் திரு உத்தவ் தாக்கரே ஜார்க்கண்ட் முதலமைச்சர் திரு ஹேமந்த் சோரன் மற்றும் ஷங்கிரஸ் ஆளும் மாநில முதலமைச்சர்களாக திரு அமரீந்தர் சிங் திரு அசோக் கெலாட் திரு பூபேஷ் பாஹல் மற்றும் திரு

நாராயணசாமி ஆகியோர் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் தொடக்கவுரை ஆற்றிய திருமதி சோனியா காந்தி மாணவர்களின் பிரச்சினைகள் மற்றம் தேர்வுகள் குறித்து மத்திய அரசு உரிய கவனம் செலுத்தாமல் இருப்பதாக கூறினார் புதிய கல்விக் கொள்கை நாட்டின் மதச்சார்பின்மை மற்றும் அழிவியல் ரீதியான நற்பண்புகளுக்கு பின்னடைவை ஏற்படுத்துவதாக உள்ளதோடு கற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடு தொடர்பான வரைவு அறிக்கை ஜனநாயக விரோதமானது என்றும் அவர் குறிப்பிட்டார் சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பால் பாதிக்கப்பட்ட மாநிலங்களுக்கு உரிய இழப்பீட்டை வழங்க மத்திய அரசு மறப்பது ஏமாற்றம் அளிப்பதாகவும் அவர் கூறினார் இக்கூட்டத்தில் பேசிய மேற்குவங்க முதலமைக்சர் செல்வி மம்தா பானர்ஜி ஊரடங்கு காரணமாக நீட் மற்றும் ஜே

தேர்வுகளுக்கு மாணவர்கள் தயாராகாத நிலையில் இத்தேர்வுகளை ஒத்திவைக்கக் கோரி எதிர்க்கட்சி ஆளும் மாநிலங்கள் உச்சநீதிமன்றத்தை கூட்டாக அணுக வேண்டும் என்று வலியுறுத்தினார் நீட் தேர்வை எகவிட வேண்டும் அல்லது இத்தேர்விலிருந்து தமிழக மாணவர்களுக்கு விலக்களிக்க வேண்டும் என மாநில அரக மத்திய அரசிடம் வலியுறத்தியிருப்பதாக தமிழக பள்ளிக் கல்வித்தறை அமைச்சர் திரு

செங்கோட்டையன் கூறியுள்ளார் ஈரோடு மாவட்டம் நம்பியூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார்

இதையொட்டி கொல்கத்தாவில் உள்ள அவரது சேவை அமைப்பின் தலைமையகத்தில் நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனையில் அங்கு பணியாற்றும் கன்னியாஸ்திரிகள் பங்கேற்று மெழுகுவர்த்தி ஏந்தி பிரார்த்தனை செய்தனர் ஆந்திரப்பிரதேச மாநிலத்தில் மூன்று தலைநகரங்களை ஏற்படுத்துவது தொடர்பாக அம்மாநில அரசு கொண்டு வந்த இரண்டு புதிய சுட்டங்களை நிறுத்தி வைத்து அம்மாநில உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவில் தலையிட உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது